அசாமில் நேற்று நடுவானில் காணாமல் போன விமானப்படை விமானத்தை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது புதுவையில் அரசுக்கே அதிகாரம் என்ற உத்தரவுக்கு இடைக்கால தடைபெறும் முயற்சிகள் வெற்றிபெறவில்லை என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார்

முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் கூறி உள்ளார் பொறுப்பேற்பு மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தா தொழில் துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி அறிவியல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் திறன் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே கனரக தொழில் மற்றும் பொதுத் துறை அமைச்சர் திரு அரவிந்த் சாவந்த் ஆகியோர் இன்று தத்தம் அலுவல் பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டனர்

அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்க திறன் மேம்பாட்டுத் துறை பாடுபடும் என்று திரு மகேந்திரநாத் பாண்டே கூறினார் இன்று மத்திய சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர் சந்த் கெலோட் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு பிரதாப் சந்திர சாரங்கி ஆகியோரும் தத்தம் அலுவல் பொறுப்புகளை ஏற்றுக் கொண்டனர்

இன்று காலை மீண்டும் விமானப்படை விமானங்கள் மற்றும் தரை வழி தேடும் படையினரின் ஒருங்கிணைப்புடன் விமானத்தை தேடும் பணி முடுக்கி விடப்பட்டுள்ளது

பிரகாஷ் ஜவுடேகர் கூறியுள்ளார்

நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்பு துறைச் செயலர் திரு அமீத் காரே தொலைக்காட்சி மற்றும் அகில இந்திய வானொலியின் உண்மையான நம்ப தகுந்த செய்திகள் காரணமாக பிற செய்தி நிறுவனங்களை விட உண்மை உள்ளது என்றார் சுற்றுச்சூழல் நாளை உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்றை நட வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுற்றுச்சூழலை தாய்மையாக பராமரிப்பதில் அரசின் முயற்சிகளுக்கு அப்பால் மக்களின் பங்கேற்பும் அவசியம் என்பதால் ஒவ்வொருவரும் தலா ஒரு மரக் கன்றை நட்டு அதுபற்றிய புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றார் இவ்வாண்டு உலக சுற்றுச்சூழல் தினம் காற்று மாசுபாடு என்னும் மையக் கருத்து அடிப்படையில் அனுசரிக்கப்படுவதை டுட்டி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் காற்று மாசுபாடு பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே பரப்பும் வகையில் காற்றை வர விடுங்கள் என்னும் பாடலை ஏற்கனவே வெளியிட்டுள்ளது

கேரள சுகாதார அமைச்சருடன் நிலவரங்கள் குறித்து தாம் பேசி இருப்பதாகவும் கேரள மாநிலத்திற்கு இயன்ற எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உறுதி அளித்திருப்பதாகவும் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறினார் நிப்பா வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை தடுப்பூசி எதுவும் இல்லை என்பதும் குறிப்பிடதக்கது

இதுதொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆட்சேபித்து டாக்டர் கிரண்பேடி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வந்த போது உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்க இயலாது என்றும் முதலமைச்சரை இந்த வழக்கில் பிரதிவாதியாக சேர்க்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி இருப்பதாக கூறினார்

அதுவரை நிதி சார்ந்த முடிவுகளை மாநில அரசு எடுக்க கூடாது என்று முதலமைச்சருக்கும் மாநில அமைச்சரவையின் முடிவுகளை எதிர்ப்பது ஏன் என விளக்கம் கேட்டு மத்திய அரசு மற்றும் துணை நிலை ஆளுநருக்கும் நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

மதங்களைக் கடந்து அன்பையும் பாசத்தையம் அளித்து அமைதியையும் பணிவையும் கற்பிக்கும் தனித்தன்மை வாய்ந்த விழாவான ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லீம் சகோதரர்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தெரிவித்துக் மக்களுக்கு தமது இதயப்பூர்வமான வாழ்த்துக்களை கொள்வதாக துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார்

புதுவையில் பள்ளிகள் திறந்தவுடன் ஒரு வார காலத்தில் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்